கட்சிகளின் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறம் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி பெங்களுரு அணியை எதிர்கொள்கிறது தமிழகம் கேரளா மேற்குவங்கம் அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நடைபெற்ற சுட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் வெளிவந்துள்ள நிலையில் வெற்றி பெற்ற கட்சிகளின் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திமுக ஆட்சியை கைப்பற்றியுள்ளது அஸ்ஸாமில் பிஜேபியும் கேரளாவில் இடதுசாரி முன்னணியும் மேற்குவங்கத்தில் திரிணமூல் காங்கிரசும் ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளன புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக ஆட்சியை கைப்பற்றியுள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலினுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோதி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

இதேபோல் கேரளா முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி ஆகியோருக்கும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அஸ்ஸாமில் பிஜேபி தலைமையிலாள தேசிய ஜனநாயக கூட்டனி தக்கவைத்துக்கொண்டுள்ள நிலையில் பிஜேபி கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் இதேபோல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நிதியமம்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரும் வெற்றி பெற்ற கட்சிகளின் தலைவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நான்கு மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூளியள் பிரதேச சுட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை சுமூகமான முறையில் நடைபெற்றதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வாக்கு எண்ணும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்படடதாகவும் எனினும் இணையதள சர்வர் பிரச்சினை காரணமாக முடிவுகளை உடனுக்குடன் இணையத்தில் பதிவேற்றம் செய்வதில் தாமதம் ஏற்பட்டது என்றும் துணைத் தேர்தல் ஆணையர் திரு சுதிப் ஜெயின் விளக்கம் அளித்துள்ளார் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொடர்பான சிக்கல் எதுவும் ஏற்படவில்லை என்றும் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நம்பகத்தன்மை வாய்ந்தவை என்று மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் திரு உமேஷ் சின்ஹா தெரிவித்தார் கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் உத்ராகண்ட் ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற சுட்டப்பேரவை மற்றும் மக்களவை தொகுதி இடைத் தேர்தல்களில் பிஜேபியை வெற்றிபெற செய்த மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோதி நன்றி தெரிவித்துள்ளார் கட்சி மக்கள் நலனுக்காக தொடர்ந்து பாடுபடும் என்று அவர் உறுதியளித்துள்ளார்

இக்கூட்டத்திற்குப்பின் மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் உருக்கு ஆலைகள் எண்ணொய் சுத்திகாரிப்பு ஆலைகள் உள்ளிட்டவற்றில் ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்கு தயாரிக்கப்படும் ஆக்ஸிஜனை மருத்துவ பயன்பாட்டிற்கு பயன்படுத்திக்கொள்ளும் விதமாக அவற்றுக்கு அருகிலேயே தற்காலிக மருத்துவமனைகளை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் முதல் கட்டமாக ஐந்து இடங்களில் இந்த மருத்துவமனைகள் அமைக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

இந்த ஊரடங்கின்போது அத்தியாவசியப் பணிகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அணில் விஜின் கூறியுள்ளார்

விமானம் மூலம் இந்த மருந்து நேற்று இந்தியா வந்தடைந்ததாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு அரிந்தம் பக்சி தெரிவித்துள்ளார் முன்னதாக ஆயிரம் ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை அமெரிக்கா இந்தியாவுக்கு அனுப்பிவைத்தது

ரயில்கள் வாயிலாக ஆக்ஸிஜனை எடுத்துச்செல்லும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார்

திரையரங்குகள் உள்ளிட்டவை மூடப்படுவதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது

வரும் ஆறாம் தேதிவரை லண்டனில் தங்கியிருக்கும் திரு ஜெய்சங்கர் பிரிட்டன் வெளியுறவு அமைச்சருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார் இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரிட்டன் பிரதமர் திரு போரீஸ் ஜான்கனும் பங்கேற்கும் காணொலி வாயிலான பேச்சுவார்த்தை நாளை நடைபெறவுள்ளது வாகனங்களை பதிவு செய்யும்போது மாற்று உரிமையாளரின் பெயரை குறிப்பிடும் வகையில் மோட்டார் வாகன விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய சாலைப்போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாகன உரிமையாளர் இறக்கும் சூழல் ஏற்பட்டால் அந்த வாகனத்தை உரிமமை கோருவதில் சிக்கல் ஏற்படுவதாகவும் அகற்கு தீர்வுகானும் வகையில் இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகனத்தை பதிவு செய்யும்போதோ பின்னரோ நியமன தாரரின் பெயரை சேர்த்துக்கொள்ளலாம் என்று சாலை போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது மியான்மரில் ரானுவ ஆட்சிக்கு எதிராக நேற்று நடைபெற்ற போராட்டங்களின்போது ஏழு பேர் உயிரிழந்தனர்

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி அகமதாபாத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது